நரேந்திரமோடி இன்று புதுடில்லியில் மேற்கு வெளிவட்ட விரைவுச் சாலையின் குன்ட்லி மானேசர் பிரிவையும் டெல்லி மெட்ரோ ரயில் பாதையின் நீட்டிப்புப் பிரிவையும் தொடக்கி வைத்தார் சமூக நல்லிணக்கம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டை போற்றி வளர்ப்பதற்கான தேசிய ஒற்றுமை வாரம் இன்று முதல் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது

தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புதுவை தமிழக கடற்கரையை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புதுடில்லியில் மேற்கு வெளிவட்ட விரைவுச் சாலையின் குன்ட்லி மானேசர் பிரிவையும் டெல்லி மெட்ரோ ரயில் பாதையின் எஸ்கார்ட்ஸ் மானேசர் பல்லப்கார் நீட்டிப்பு பிரிவையும் தொடக்கி வைத்தார் விஸ்வகர்மா திறன் மேம்பாட்டு பல்கலைக்கழகத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டினார்

விஸ்வகர்மா திறன் மேம்பாட்டு பல்கலைக்கழகம் பிராந்திய இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக அமையும் என்று பிரதமர் தெரிவித்தார்

உலக அளவிலான துப்புரவு நெருக்கடியை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் வகையில் இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது

உலக கழிவறை தினத்தை ஒட்டி இந்தியாவில் கிராமப்புற ஸ்வச்பாரத் இயக்கத்தின் கீழ் அனைத்து மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களிலும் திரளான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் மக்கள் பங்கேற்புடன் கூடிய செயல்பாடுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதத்திற்குள் தூய பாரதம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள அழைப்பின்படி உலக கழிவறை தின நிகழ்ச்சிகளில் கழிவறைகளின் பயன்பாட்டை ஊக்குவிக்க முக்கியமாக வலியுறுத்தப் பட்டது கழிவறைகளின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்ட வட்டார மற்றும் பஞ்சாயத்து நிலையில் ஸ்வச் பாரத் உலக கழிவறை தினப் போட்டியும் நடைபெற்றது

பன்முகத்தன்மை மற்றும் மத சார்பின்மைக்கு எதிரான அச்சுறுத்தல்களை தாக்குப் பிடிப்பதற்கானஎ நாட்டின் வலுவையும் நெகிழ்வுத் தன்மையையும் முன்னிலைப் படுத்துவதாக இக்கொண்டாட்டங்கள் அமையும் சகிப்புத்தன்மை சகோதர சகவாழ்வு போன்ற நாட்டின் பழமையான வரவுகளில் மக்களுக்கு உள்ள நம்பிக்கையை மறு உறுதி செய்வதற்கான வாய்ப்புக்களையும் தேசிய ஒற்றுமை வாரம் வழங்குகிறது தேசிய ஒற்றுமை வாரத்தின் முதல் நாளான இன்று தேசிய ஒருமைப்பாட்டு தினமாகக் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி மத சார்பின்மை அகிம்சை வகுப்புவாத எதிர்ப்பு உள்ளிட்ட மையக் கருத்துகளின் அடிப்படையில் கூட்டங்கள் மற்றும் கருத்தரங்க நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தேசிய ஒற்றுமை வாரத்தின் கடைசி நாள் இயற்கை வளங்களின் பாதுகாப்பு தினமாகக் கொண்டாடப்பட உள்ளது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சமூக நல்லிணக்கத்திற்கான தேசிய அமைப்பு தேசிய ஒற்றுமை வாரத்தை ஒட்டி சமூக நல்லிணக்க விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது

இம்முறை செல்வி மாயாவதி தலைமையிலான பகுஜன் சாமாஜ் கட்சிக்கும் முன்னாள் முதலமைச்சர் திரு அஜீத் ஜோகி யின் ஜேசிசி கட்சிக்கும் இடையிலான கூட்டணியால் சட்டீஸ்கர் சட்டமன்ற தேர்தலில் புதிய பரிமாணம் ஏற்பட்டுள்ளது பிஜேபி காங்கிரஸ் ஆகிய கட்சிகளும் எல்லா தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளனர்

இவ்விரு மாநிலங்களிலும் வேட்புமனு பரிசீலனை நாளை நடைபெறும்

வைத்திலிங்கம் அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம் திரு ஷாஜகான் திரு கந்தசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது

நிதித் துறைச் செயலரின் சுற்றறிக்கை முற்றிலும் நிதி நடைமுறைகள் பற்றிய மத்திய அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டதே என்றும் மத்திய அரசு விதிமுறைகள் புதுவைக்கும் பொருந்தும் என்பதை நிதித் துறைச் செயலர் தெளிவுபடுத்தி இருப்பதாகவும் ராஜ்நிவாஸ் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது நிதி ஒழுங்குமுறை பற்றிய முடிவுகள் சட்டத்தின் ஆட்சிக்கான கொள்கைகளின் அடிப்படையில் எடுக்கப்படுகிறதே தவிர இவை ராஜ்நிவாஸ் முடிவுகள் அல்ல என்றும் குறிப்பிடப்பட்டு உள்ளது நேற்று தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி இன்று நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்தது

இதன் விளைவாக இன்று மாலை முதல் தமிழகம் மற்றும் புதுவை கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கும் என்றும் படிப்படியாக நாளை மற்றும் மறுநாள் உள் மாவட்டங்களிலும் மழை இருக்கும் என்றும் வானிலை ஆய்வுமைய இயக்குனர் திரு பாலசந்திரன் தெரிவித்துள்ளார் கடலூர் நாகை காரைக்கால் தஞ்சை புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது

நமசிவாயம் தெரிவித்துள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புயலுக்கு முன்பே போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதால் புதுச்சேரி அதிகம் பாதிக்கப்படவில்லை என்றும் புயலால் ஏற்பட்ட சிறு பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டதாகவும் கூறினார் காரைக்காலில் உயிர்ச் சேதம் இல்லை என்றாலும் இதர பாதிப்புகள் அதிகம் இருந்ததாகவும் சாய்ந்து போன மின்கம்பங்கள் மற்றும் இதர பாதிப்புகளை சரிப்படுத்த போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளதாகவும் திரு நமசிவாயம் தெரிவித்தார் மின்சாரம் இல்லாத இடங்களில் ஜெனரேட்டர்கள் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் திரு கமலகண்ணன் காரைக்காலில் முகாமிட்டு மறுவாழ்வுப் பணிகளை மேற்பார்வை செய்து வருவதாகவும் அவர் கூறினார் சேதங்கள் குறித்து அறிக்கை அளிக்க மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்தப்பட்டு உள்ளதாகவும் இந்த அறிகை இன்று மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

புதுவையில் துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சருமான அதிகாரப் போட்டியில் மத்திய அரசு தலையிட்டு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கோரியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சரின் கீழ் செயல்படும் நிதித் துறைச் செயலர் முதலமைச்சரின் உத்தரவுகளுக்கு எதிராக சுற்றறிக்கை வெளியிடும் நிலை தொடர்ந்தால் பட்ஜெட் போடும் உரிமை அரசுக்கு இல்லை என பிசிஎஸ் அதிகாரிகள் சொல்லக்கூடும் என்றும் எம்எல்ஏ க்கள் சட்டமன்றத்தில் பேச தடை வரலாம் என்றும் கூறினார் கஜா புயலால் மோசமாக பாதிக்கப்பட்ட காரைக்கால் பகுதியை புயல் பாதித்த பகுதியாக அறிவித்து இழப்பீடு வழங்க வேண்டும் என திரு அன்பழகன் கோரினார் தமிழக அரசு புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலும் உதவியும் வழங்கியது போல புதுவை அரசு செய்யவில்லை என்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த அமைச்சர் திரு கமலகண்ணன் தமது தொகுதியில் மட்டுமே செலுத்துவதாகவும் அவர் குற்றம் கவனம் சாட்டினார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வராத துணைநிலை ஆளுநர் சேதங்களை ஆவனப்படுத்திய பிறகே நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிடுவதாக அவர் குறிப்பிட்டார்

நரேந்திரமோடி இன்று புதுடில்லியில் மேற்கு வெளிவட்ட விரைவுச் சாலையின் குன்ட்லி மானேசர் பிரிவையும் டெல்லி மெட்ரோ ரயில் பாதையின் நீட்டிப்புப் பிரிவையும் தொடக்கி வைத்தார் சமூக நல்லிணக்கம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டை போற்றி வளர்ப்பதற்கான தேசிய ஒற்றுமை வாரம் இன்று முதல் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது

தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புதுவை தமிழக கடற்கரையை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது